முழ அரசுமியாதையுடன் நடைபெறும்

இரங்கல் தெரிவித்துள்ளது

பதக்கங்களைவென்றபதக்கப்பட்டியலில் இரண்டாவது இடத்தைப் பெற்றுள்ளது இனிவிரிவானசெய்திகள் நேற்றுகாலமானகோவாமுதலமைச்சர் திருமனோகர் பாரிக்கர் இறுதிச் சடங்குகள் முழுஅரசுமரியாதையுடன் கோவாதலைநகர் இன்றுமாலைஐந்தமணிக்குநடைபெறுகிறது

அவரதஊடல் பனாஜியில் உள்ளமாநிலபிஜேபிஅலுவலகத்தில் இன்றுகாலைவைக்கப்பட்டிருந்தது மத்தியஅமைச்சர்கள் திருநிதின் கட்கரி திரு நாயக் மற்றும் நரேந்திரசவேக்கா் உள்ளிட்டதலைவர்கள் இறுதி அஞ்சலிசெலுத்தினார்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காகபரிக்கள் உடல் பனாஜியில் உள்ளகலாஅகடாமியில் வைக்கப்படுகிறது இறுதிச்சடங்குகள் மிராமர் கடற்கரைஅருகே இன்றுமாலைநடக்கிறது மறைந்ததலைவரைபாா்ப்பதற்காகமுஆயிரக்கணக்கானமக்கள் கூட்புள்ளார்கள்

சமானியமக்களின் முதலமைச்சா் என்றுஅன்போடுஅழைக்கப்பட்ட மூத்ததலைவா் ஒருவரை மூவம் நாடு இழந்துவிட்டதுள்ன்றுதீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அவரதுஎளிமையும் நிர்வாகத் திறனும் என்றும் நினைவில் நிற்கும் என்றும் தீர்மானத்தில் கூற்ப்பட்டுள்ளது கோவாமாநிலத்தின் நிா்மானப் பணியிலும் ரானுவத்தைநவீனமயமாக்குவதிலும் முன்னாள் படைவீரா்கள் நலனில் அவர் காட்டிய அக்கறையும் மறக்கமுடியாதவைஎன்றுதீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது அவரதமறைவினால் வாடும் குடும்பத்தினருக்கும் கோவாமக்களுக்கும் நாடேமுழுமைக்கும் இரங்கல் தெரிவிப்பதாகவும் தீர்மானம் கூறுகிறது

தகுதிநீக்கம் செய்யப்பட்டதால் தகுதியிழந்தஆர்ஜேடீஉறுப்பினரின் நவாடாசட்டப்பேரவைதொகுதிக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கைவெளியிடப்பட்டுள்ளது தேர்கலையாட்டியீகார் மக்களவைத் மாநிலத்தில் சட்டவிரோதமாகபணப்புழக்கம் ஏற்படுவதைகண்காணித்துதடுக்கவருமானவரித்துறைஉஷாா் படுத்தப்பட்டுள்ளது

பாட்னாவில் இதற்காககட்டுப்பாட்டுஅறைபொன்றுதிறக்கப்பட்டுள்ளது உரியஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்படும் ரொக்கம் கைப்பற்றப்டும் என்றுஎச்சிக்கப்பட்டுள்ளது

இதற்காகஒருங்கிணைந்ததிமானத்தைநிறைவேற்றஅனைத்துநாடுகளுடன் விவாதிக்கவேண்டும் என்றுஅவர் கூறியிருக்கிறார் சிலநாட்களுக்குமுன் நியூசிலாந்தில் நடந்தகொடுரமானசம்பவம் இதன் அவசியத்தைமேலும் உறுதிப்படுத்துகிறதுஎன்றும் எந்தநாட்டுக்கும் பயங்கரவாதஆபத்துஉள்ளதுஎன்றும் அவர் கூறயிருக்கிறார் அண்மையில் கோஸ்டாரிக்காநாட்டில் அவருக்கு அமைதிக்கான கௌரவவிருதுவழங்கப்பட்டதைபாராட்டி ஹதாபாத்தில் நடைபெற்றகப்ட்டத்தில் அவர் பேசினா்

தமிழகத்தில் இருபதுமக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுகவேட்பாளர் பட்டியல் நேற்றவெளியிடப்பட்டது

பாமகபோட்டியிடும் ஐந்துமக்களவைத் தொகுதிகளுக்கானவேட்பாளர் பட்டியலைநேற்றுவெளியிடப்பட்டது மத்தியஅமைச்சர் திருஅன்புமணிராமதாஸ் தருமபுரி தொகுதியிலும் முன்னாள் முன்னாள் மத்தியஅமைச்சர் திரு ஏ கே மூர்த்தி அரக்கோணம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

அஇஅதிமுக பிஜேபி தேமுதிககட்சிகளைகொண்ட தேசிய ஜனநாயககூட்டணியில் பாமகவும் இணைந்துள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சுந்தர்பாளிபகுதியில் எல்லைக் கட்டுபாட்டுகோட்டுஅருகேபாகிஸ்தான் படைகள் குண்டுகளைஏவியும் துப்பாக்கியால் சுட்டும் தாக்குதல் நடத்தியதில் இந்தியவீரர் ஒருவர் உயிரிழந்தார்

பாகிஸ்தான் துரப்புகள் தாக்குதலுக்கு இந்தியரானுவம் பதிவடிகொடுத்தது காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் உயிருக்குஆபத்தில்லைஎன்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

பாதிக்கப்பட்டுள்ளமக்களுக்குதேவையாளஉளவு உடைமற்றம் மருந்தபொருட்களை இந்தகப்பல்கள் கொண்டுசெல்லும் எ்ன்றுமத்தியவெளியுறவு அமைச்சகம் தெிவித்துள்ளது

கரேரிமேயர் திரு யூகுஃப் கவுளிபாலி இத்தகவலைவெளியிட்டார் மோப்டிமாகாணத்தில் உள்ளடையூரா ராணுவமுகாமில் தீவிரவாதிகள் புகுந்துதிடர் தாக்குதல் நடத்தினர் இதில் ராணுவவீரர்கள் பலரும் காயமடைந்துள்ளனர் என்றராணுவசெய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மாலிமத்தியபகுதியில் கடந்தசிலஆண்டுகளாகஅல்கொய்தாதீவிரவாதிகள் தொடர்ந்துதாக்குதல்களைநடத்திவருகின்றனர் ஹாங்காங்கில் நடைபெறும் ஆசிய இளைஞர் சாம்பியன் ஷிப் தடகளப் போட்டியில் இந்தியதொடர் ஒட்டஅணி தங்கப்பதக்கத்தைவென்றுள்ளது

அடுத்தஆண்டுநடைபெறவுள்ளடோக்கியோஒலிம்பிக் போட்டிகளுக்கு இந்தியாவின் தடகளவீரர் இர்ஃபான் தகுதிபெற்றுள்ளார் நோமிநகரில் நடைபெற்றஆசியநடைப் போட்டியில் நான்காவது ஐப்பானின் இடத்தைபிடித்ததைஅடுத்துஅவர் ஒலிம்பிக் போட்டிகளுக்குதகுதிபெற்றுள்ளார்

வரும்செப்டம்பர் மாதம் தோஹாவில் நடைபெறவுள்ளச்வதேசதடகளசாம்பியன் பட்டபோட்டிகளுக்கும் இதன் மூலம் தகுதிபெற்றுள்ளார்

கலிபோர்னியாவில் நடைபெறும் எடிபிமாஸ்டர்ஸ் ஆயிரம் டென்னிஸ் போட்டியில் நட்சத்திரவீரர் ரோஜர் பெடரரை ஆஸ்ட்ரியாவின் டாமினிக் தயம் அதிர்ச்சிகரமாகவீழ்த்தியுள்ளார்